நாட்டில் அடுத்த சில வாரங்களில் கொரோனா வைரசுக்கு எதிரான தடுப்பூசி கிடைக்கத் தொடங்கும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இந்திய விஞ்ஞானிகள் இதுகுறித்து நம்பிக்கை வெளியிட்டிருப்பதாக இன்று அனைத்துக் கட்சிக் கட்டக்தில் பேசுகையில் அவர் கூறினார்

அறிவியல் ஆராய்ச்சியாளர்களின் ஒப்புதல் கிடைத்த பின்னர் நாட்டில் தடுப்பூசித் திட்டம் தொடக்கப்படும் என்றும் பெருமளவிலான இத்தகைய தடுப்பூசித் திட்டங்களுக்குத் தேவையான வலுவான கட்டமைப்பு இந்தியாவில் இருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார் குளிர்பதன சேமிப்பு வசதிகளும் அதிகரிக்கப் பட்டு வருவதாக அவர் கூறினார் முதல் கட்டமாக சுகாதார ஊழியர்கள் உள்ளிட்ட முன்களப் பணியாளர்களுக்கு தடுப்பூசி போடப்படும் என்றும் தடுப்பூசி போடுவதற்கான முன்னுரிமைப் பட்டியல் மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளின் உதவியுடன் விரிவான முறையில் தயாரிக்கப் படும் என்றும் அவர் தெரிவித்தார் தடுப்பு மருந்தின் விலை மாநில அரசுகளுடன் உரிய முறையில் கலந்து பேசி பொது சுகாதாரத்தை மையமாகக் கொண்டு நிர்ணயிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் கொரோனா வைரசுக்கு எதிரான மிகப்பெரிய இயக்கத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தும் நிலையில் நாடு இருப்பதால் இப்பணிகளில் மக்கள் பங்கேற்பு தொடர வேண்டுமென்றும் இதுகுறித்து வதந்திகள் பரவாமல் தடுக்கும் வகையில் அதிகாரிகள் உண்மைத் தகவல்களை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் பிரதமர் இன்று நடத்திய அனைத்துக் கட்சிக் கட்டத்தில் நாடாளுமன்ற இரு அவைகளைச் சேர்ந்த பல்வேறு கட்சிகளின் அவைக் குழுத் தலைவர்கள் கலந்து கொண்டனர் மத்திய அமைச்சர்கள் திரு அமித் ஷா திரு ராஜ்நாத் சிங் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் ஆகியோரும் உடன் இருந்தனர்

கொரோனா தொற்றில் இருந்து குணமடைவோரின் தினசரி எண்ணிக்கை புதிதாக கண்டறியப்படும் நோயாளிகளின் எண்ணிக்கையை விட தொடர்ந்து அதிகமாகவே இருந்து வருகிறது

புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் மாஹே பிராந்தியத்தில் கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதைக் கருத்தில் கொண்டு கொரோனா கட்டுப்பாடுகளை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்யப் பட்டுள்ளதாக துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண் பேடி தெரிவித்துள்ளார்

பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார் கடலோர மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கன மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்

தாழ்வான பல இடங்களில் தேங்கியுள்ள மழை நீரை பம்புகள் மூலம் வெளியேற்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர்

இதற்கிடையே முதலமைச்சர் திரு

நாராயணசாமி இன்று புதுச்சேரியில் மழை நீர் தேங்கியுள்ள இடங்களை நேரில் சென்று பார்வையிட்டார் மழையினால் நிரம்பி வழியும் உசுடு ஏரியையும் அவர் பார்வையிட்டு ஏரியின் கொள்ளளவு உள்ளிட்ட விவரங்களை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் பிள்ளையார்குப்பத்தில் மழையினால் பாதிக்கப்பட்ட வீடுகளை முதலமைச்சர் பார்வையிட்டு மக்களுக்கு ஆறுதல் கூறினார்

இதுகுறித்தும் மழை நிலவரங்கள் குறித்தும் முதலமைச்சர் எமது செய்தியாளருக்கு பேட்டி அளித்தார்

காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திரு அர்ஜுன் ஷர்மா முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர் திருமதி நிகாரிகா பட் ஆகியோர் இன்று திருநள்ளாறு உள்ளிட்ட தாழ்வான பகுதிளைப் பார்வையிட்டு பாதிக்கப் பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டனர்

அன்பழகன் கோரியுள்ளார்

புதுச்சேரியில் சட்டவிரோத செயல்பாடுகள் சமூக விரோதிகளின் நடமாட்டம் மற்றும் போதை மருந்து விற்பனை போன்ற குற்றங்கள் குறித்து பொதுமக்களிடம் இருந்து தகவல் சேகரிக்க காவல்துறைக்கு பிஎஸ்என்எட் உள்சுற்று தொலைபேசி எண் பெறப்பட்டுள்ளது